வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

மோடி பிஜேபியால் மட்டுமே இந்தியாவை சிகரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் டெல்லியில் நடந்த பிஜேபியின் தேசிய மாநாட்டில் இன்று அவர் இறுதி உரை நிகழ்த்தினார் கடந்த நான்கரை வருடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வரும் முறையை பார்த்தப் பிறகு தான் மக்கள் பிஜேபி மீது உறுதியான நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று திரு மோடி கூறினார்

இந்த மாநாட்டில் பேசிய பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பிரதமர் மோடியின் அரசை அகற்றுவதற்கு பாகிஸ்தானிடம் இருந்து உதவியை சில காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டு மோசமான அரசியல் நடத்துகிறார்கள் என குற்றம் சாட்டினார் இத்தகைய மோசமான அரசியலை பிஜேபி எதிர்ப்பதாக அவர் கூறினார் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானம் வரும் பொது தேர்தல் நேர்மைக்கும் வஞ்சகத்திற்கும் இடையேயான போட்டியாக இருக்கும் என கூறுகிறது மேலும் நிலைத்த தன்மைக்கும் நிலையில்லா தன்மைக்கும் இடையேயான போராகவும் அமையும் என தீர்மானம் கூறுகிறது பிஎஸ்பி உத்தரபிரதேசத்தில் சமாஜ்வாதிக் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணியை அமைத்துள்ளன

அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிடுவதில்லை என இந்த கூட்டணி முடிவெடுத்துள்ளது நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் நலன் கருதியும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக திரு அகிலேஷ் யாதவ்வும் செல்வி மாயாவதியும் லக்னோவில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தனர் எடப்பாடி கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை மற்றும் மரணங்களில் தமக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது என தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக வின் துணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறி இருக்கிறார் சென்னையில் அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஒ பன்னீர்செல்வம் உடன் இருந்தார் கொலை கொள்ளை தொடர்பான சம்பவங்களில் தன்னை சம்பந்தப்படுத்தி டெல்லியில் வீடியோ வெளியிட்டவருக்கு எதிராக சென்னை போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் தம்மைப் பற்றி வீடியோவில் சொல்லப்பட்டது எதுவும் உண்மையில்லை என முதலமைச்சர் உறுதிப்பட கூறினார்

கொள்ளை மற்றும் மரணங்கள் தொடர்பாக தமக்கு எதிராக தற்போது ஏன் குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டு வருகின்றன என அவர் கேள்வி எழுப்பினார்

அதில் காவல்காரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் பின்னர் சில நாட்கள் கழித்து ஜெயலலிதாவின் கார் ஒட்டுனர் கனகராஜ் சாலை விபத்தில் இறந்து விட்டார் மேலும் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் சாலை விபத்தில் காயம் அடைந்தார் இதற்கிடையே திரு எடப்பாடி பழனிச்சாமியை தொடர்புபடுத்தி பத்திரிக்கையாளர் ஒருவர் நேற்று டெல்லியில் வீடியோ வெளியிட்டார்

சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளும் சிந்தனைகளும் கோடிக்கணக்கான இந்தியர்களை குறிப்பாக இளைஞர்களை வழிநடத்துகின்றன என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் ராமதாஸ் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக உள்ளது என இக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறி உள்ளார்

இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர் சென்று விட்டதால் மக்களவை வாக்கெடுப்பில் திரு அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்

எனவே இந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை திமுக கைவிடுமா என்பதை அக்கட்சி அறிவிக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் கூறி உள்ளார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அதிக அளவில் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் தமிகை அரசை வலியுறுத்தி உள்ளார்

தொடர்ந்த பேசிய அவர் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து கேட்டு புதுடெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் திரு சீத்தாராம் யெச்சூரி திரு ராஜா திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி கனிமொழி திருச்சி சிவா திரு டிகேஎஸ் இளங்கோவன் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டார் புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விவகாரத்தில் துணை நிலை ஆளுநர் வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பொது மக்களுக்கு பொங்கல் பரிசோடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் புதுச்சேரியிலும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு துணை நிலை ஆளுநர் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரி மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் துணை நிலை ஆளுநர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து முட்டுக்கட்டை போடுவதாகவும் கூறினார் மேலும் பொங்கல் பரிசு வழங்கும் விஷயத்தில் விரைவில் அமைச்சரவை கூடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பங்கேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி புதுச்சேரியின் மக்கள் நலத் திட்டங்களுக்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து டாக்டர் கிரண்பேடி கூறிய கருத்தை வாபஸ் பெறும் வரை நடைபெறும் போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியும் ந

முன் ஜாமீன் கேட்ட அவரது மனு இன்று காலை நீதிபதி திரு ஜிகே இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது திருமதி நளினி சிதம்பரம் முதலில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் பின்னர் ஒரிஜினல் வழக்கை விசாரிக்கும் கொல்கத்தா நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வானிலை புதுவையிலும் வடதமிழகத்திலும் இன்றும் வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கொடநாடு எஸ்டேட் சம்பவங்களில் தமக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்